எஸ் தீவிரவாத அமைப்பின் தூண்டுதலின் பேரில் இந்தியாவில் தாக்குதலுக்கு திட்டமிட்ட கும்பல் ஒன்றை தேசிய புலனாய்வு ஏஜென்சி கண்டுபிடித்து கைது செய்துள்ளது

புதுவையில் சுனாமி தாக்குதலில் பலியானவர்களுக்கு இன்று நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது

மத்திய உளவு அமைப்புகளின் உதவியுடன் கடந்த சில காலமாகவே இக்கும்பலின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு வந்ததாகவும் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை இவர்கள் குவித்து வருவது உறுதியானதைத் தொடர்ந்து டெல்லியில் சீலம்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் உத்தரப்பிரதேசத்தில் அம்ரோகா உள்ளிட்ட இடங்களிலும் அதிரடி சோதனைகளை நடத்தி இவர்கள் பிடிக்கப்பட்டதாகவும் புதுடெல்லியில் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தேடுதல் வேட்டை தொடர்வதால் மேலும் சிலர் விரைவில் கைதாகலாம் என்றும் எதிர்ப்பார்க்கப்படுகிறது முஸ்லீம் பெண்களின் திருமண உரிமைகளை பாதுகாப்பதற்கான மசோதா மக்களவையில் நாளை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது முத்தலாக் விவாகரத்து முறையை தடை செய்யும் வகையிலான இந்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அவையில் நாளை தாக்கல் செய்யவிருக்கிறார் பாரதிய ஜனதாவை சேர்ந்த அனைத்து மக்களவை உறுப்பினர்களும் நாளை அவையில் இருக்க வேண்டும் என அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது

அருண்ஜெட்லி கூறியுள்ளார் புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் முன்னேறிய நாடுகளில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகள் பெரிய அளவிலான அறக்கட்டளைகள் மூலம் நடத்தப்படும் நிலையில் இந்தியாவில் கல்வி மற்றும் சுகாதாரத் துறைக்கான நிதியை பெரும்பாலும் அரசுதான் வழங்கி வருவதாகவும் இந்நிலையை மாற்ற கார்ப்ரேட் சமுக பொறுப்புணர்வு திட்டங்கள் நல்ல தொடக்கமாக அமையும் என்றும் கூறினார் வெளிநாடுகளில் உயர்கல்வி நிறுவங்களில் பயிலும் மாணவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்தவுடன் தாங்கள் பயின்ற கல்வி நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கு உதவுவது போல இந்தியாவில் சில ஐஐடி உயர்கல்வி நிறுவங்கள் பரிசோதனை அடிப்படையில் இத்தகைய நடைமுறைகளை தொடக்கியுள்ள போதிலும் இது பெரிய அளவில் பரவவில்லை என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார் பள்ளிகள் மாணவர்கள் சேர்க்கைக்கு ஆதார் எண்ணை முன் நிபந்தனையாக விதிக்க இயலாது என்று தேசிய தனி அடையாள ஆணையம் கூறியுள்ளது அவ்வாறு கோரினால் சட்டத்திற்கும் உச்சநீதிமன்ற உத்தரவிற்கும் எதிரானதாகவே அமையும் என்று ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு அஜய் பூஷண் பாண்டே புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறினார் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யவும் பான் அட்டை பெறவும் நலத்திட்ட உதவிகளுக்கும் ஆதார் கட்டாயம் என்றாலும் வங்கி கணக்குகள் மொபைல் இணைப்புகள் மற்றும் பள்ளி மாணவர் சேர்க்கைக்கு ஆதார் கட்டாயம் அல்ல என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்துள்ளது பூட்டான் பிரதமர் டாக்டர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி யின் அழைப்பின் பேரில் பூட்டான் பிரதமர் மேற்கொள்ளும் இப்பயணம் இந்தியாவிற்கும் பூட்டானிற்கும் இடையே முறையாக தூதரக உறவுகள் தொடக்கப்பட்டதன் பொன்விழா ஆண்டில் மேற்கொள்ளப்படுவதும் குறிப்பிடத்தக்கது பூட்டான் பிரதமர் புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோரை சந்தித்து பேசவிருக்கிறார் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் வெளியுறவுச் செயலர் திரு விஜய் கோகலே ஆகியோர் நாளையும் நிதியமைச்சர் திரு அருண்ஜெட்லி வர்த்தக துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு எரிசக்தி துறை அமைச்சர் திரு

சிங் ஆகியோர் நாளை மறுநாளும் இந்தியாவிற்கும் பூட்டானுக்கும் இடையே பரஸ்பர புரிதல் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் சிறப்பான நட்புறவும் ஒத்துழைப்பும் நிலவி வருகின்றன

பஞ்சாப் ராஜஸ்தான் மற்றும் அரியானாவிற்கு அப்பால் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கார் சவுராஷ்டிரா மற்றும் கட்ச் பகுதிகளுக்கும் இந்நிலை பரவும் என்று இந்திய வானிலை ஆய்வு துறை தெரிவித்துள்ளது

வாரணாசி லக்னோ ஆக்ரா மீரட் உள்ளிட்ட பகுதிகளிலும் இரவு நேர வெப்பநிலை இயல்பை விட குறைவாகவே பதிவாகியுள்ளது

காஷ்மீர் பகுதியில் நீர் நிலைகள் உறைந்துவிட்டதால் குடிநிர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது ஆயினும் பனிப்பொழிவை காண வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து இருப்பதால் சுற்றுலாத் துறையினர் உற்சாகம் அடைந்துள்ளனர்

சீனிவாசன் செய்திகுறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் அவையில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரேகித் ஆற்ற உரையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி

ஆளுநர் உரைக்கு பின்னர் தமிழக சட்டமன்றத்தின் அலுவல் ஆலோசனை குழு பேரவைத் தலைவர் திரு தனபாலின் அறையில் கூடி கூட்டத் தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்தலாம் என்பதை தீர்மானிக்கும்

நாராயணசாமி உள்ளிட்டோர் கடற்கரை சாலை காந்தி சிலைக்கு பின்புறம் கடலில் பால் சொரிந்தும் மலர் தூவியும் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் சமுகநலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி முதலமைச்சர் பாராளுமன்ற செயலர் திரு லட்சுமிநாராயணன் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் தேசிய மீனவ மக்கள் பேரவையின் தலைவர் திரு

இளங்கோ மற்றும் மீனவ பிரதிநிதிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பத்தில் உள்ள சுனாமி நினைவிடத்திலும் மலரங்சலி செலுத்தப்பட்டது இதர மீனவர் கிராமங்களிலும் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன புதுவையில் செயற்கை மணல் கொண்டு கடற்கரை அமைக்கும் பணிகளை நிறுத்த அரசு தவறினால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் கூறியுள்ளார் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் இன்று சாதாரண முறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுனாமி பாதிப்புகளில் இருந்தே மீனவர்கள் இன்னும் விடுபடாத நிலையில் செயற்கை மணல் பரப்பால் கடல்அரிப்பு ஏற்படுவதாக கூறினார் வங்கி ஊழியர் சங்கங்களின் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் காரணமாக இன்று புதுவையில் வங்கிப் பணிகள் பாதிக்கப்பட்டன விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கியை பரோடா வங்கியுடன் இணைக்க கூடாது என வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது வேலைநிறுத்தம் மேற்கொண்ட வங்கி ஊழியர்கள் யூகோ வங்கி எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

சாத்தூர் அரசு மருத்துவமனையில் எச்ஐவி தொற்றுள்ள இரத்தம் ஏற்றப்பட்டதால் பாதிக்கப்பட்ட கர்பிணி பெண்ணிற்கு அவரது எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப உயர்தர சிகிச்சை அளிக்கப்படும் என தமிழக அரசின் சுகாதார செயலர் டாக்டர் இராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நடந்த்து என்ன என்பது குறித்து விருதுநகரில் இன்று அந்த பெண்ணிடம் நேரில் விசாரித்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார் பிரச்னையில் தொடர்புடைய ரத்த வங்கி ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரச்னை குறித்து விவாதிக்க உயர்நிலை தொழில்நுட்ப குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது ஊதிய முரண்பாடுகளை களையக் கோரி சென்னையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களை தமிழக முதலமைச்சர் அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார்

பிரிமீரியர் பேட்மிண்டன் லீக் போட்டித் தொடரில் இன்று மாலை டெல்லி அணி வடகிழக்கு அணியுடன் மோத உள்ளது

ஆயினும் ஐதராபாத் அணியின் பிவி சிந்து மகளிர் ஒற்றையர் ஆட்டத்தில் சென்னை அணியைச் சேர்ந்த தென்கொரிய வீராங்கனை சங் ஜி யூ னிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பின் தூண்டுதலின் பேரில் இந்தியாவில் தாக்குதலுக்கு திட்டமிட்ட கும்பல் ஒன்றை தேசிய புலனாய்வு ஏஜென்சி கண்டுபிடித்து கைது செய்துள்ளது முத்தலாக் தடை மசோதா மக்களவையில் நாளை விவாதத்திற்கு வர உள்ளது

புதுவையில் சுனாமி தாக்குதலில் பலியானவர்களுக்கு இன்று நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது